தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது

கொண்டாடப்படுகிறது

தண்ணீரை வழங்க உத்தரவிட வேண்டுமென்று தமிழக அரசு காவிரி நீர் மேலாண்மை வாரியத்தை வலியுறுத்தியுள்ளது

தகுதிச்சுற்றில் இந்தியாவின் ராக்கி சர்னோபாத் தகுதி பெற்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமோடி யின் பதவியேற்பு விழாவிற்கு இந்திய பெருங்கடலைச் கற்றியுள்ள நாடுகளின் தலைவாகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கிர்கிஷ்தான் அதிபரும் ஷாங்காய் ஒருங்கிணைப்பு கூட்டமைப்பின் தலைவருமான திரு சூரோள் பே ஜீன் பெக்கோ மொரீஷியஸ் பிரதமரும் வெளிநாடுவாழ் இந்தியர்கள் அமைப்பின் தலைவருமான திரு பிரவின் ஜெகநாத் ஆகியோருக்கும் அழைப்பு விடுத்துள்ளதாக அது கூறியுள்ளது அண்டை நாடுகளுக்கு முக்கியத்துவம் என்ற அடிப்படையில் பல்வேறு நாடுகளின் தலைவா்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு துறையின் செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் தெரிவித்துள்ளார் விடுதலைப் போராட்ட வீரரும் இந்து மகாசபா நிறுவனா்களில் ஒருவருமான வீர் சாவர்கரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள செய்தியில் கதந்திரப் போராட்டத்தின் போது வீர் சாவர்கள் ஆற்றிய துணிச்சலாள நடவடிக்கைகள் வருங்கால சந்ததியினருக்கு ஊக்கம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வதற்கு அவரது வாழ்க்கை சிறந்த உதாரணமாகும் என்று திரு வெஙகையா நாயுடு கூறியுள்ளார் புரட்சிகரமான சுதந்திரப் போராட்ட வீரரான சாவா்கா் சமுதாய மாற்றத்தில் பெரும் பங்காற்றியவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமா் திரு நரேந்திரமோடியும் சாவா்கரின் பிறந்த நாளை நினைவு கூா்ந்துள்ளாா்

அவரது வாழ்க்கை நாட்டின் வளர்ச்சியை விரும்புவோருக்கு ஊக்கத்தை அளிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் உள்ள அவரது உருவப்படத்திற்கு பிரதம் திரு நரேந்திரமோடி பிஜேபி மூத்த தலைவர் திரு எல் கே அத்வானி பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா மக்களவையின் முன்னாள் தலைவா் திருமதி சுமித்ரா மகாஜன் ஆகியோா் மல்துவி மரியாதை செலுத்தினார் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு இம்மாதத்திற்குள் இரண்டு டி எம் சி தண்ணீரை விடுவிக்க வேண்டுமென்று கா்நாடக அரசுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தில் வலியுறுத்தியுள்ளது இன்று புதுதில்லியில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் பங்கேற்ற தமிழக அரசு அதிகாரிகள் கள்நாடக அரசு மேகதாதுவில் தடுப்பணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கை குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிப்பதற்கு வாய்ப்பு அளிக்கவில்லை என்று ஆட்சேபம் தெரிவித்தனர் தமிழகத்தில் அடுத்த பாசன பருவம் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி தொடங்க உள்ள நிலையில் டெஸ்டா விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு ஒன்பது புள்ளி இரண்டு டி எம் சி தண்ணீரை விடுவிக்க வேண்டுமென்று கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது உச்சீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளபடி எவ்வித குறைபாடுமின்றி ஒவ்வொரு மாதமும் கர்நாடக அரசு காவியில் தண்ணீரை விடுவிப்பதற்கு மேலாண்மை ஆணையம் உத்தரவிட வேண்டுமென்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டது கற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை ஒவ்வொரு மாதமும் வழங்க வேண்டிய இரண்டு புள்ளி ஐந்து டி எம் சி தண்ணீரை முழுமையாக வழங்கவில்லை என்று மேலாண்மை வாரியக் கூட்டத்தில் தெிவிக்கப்பட்டது

இதனையடுத்து இட்டா நகரில் நேற்று நடைபெற்ற பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் திரு பேமா கண்ட்டு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பின்னா் அரசு அமைப்பது குறித்து அம்மாநில ஆளுநர் டாக்டர் பி டி மிஸ்ராவை சந்தித்து உரிமை கோரினார் உத்திரபிரதேசத்தில் பாரபங்கி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அருந்திய ஐந்து போர் உயிரிழந்தனர் மேலும் ஐந்து பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சும்பவம் தொடர்பாக ராணிக்கஞ்ச் கிராமத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தலைவர் திரு ப்ரவின் குமார் சிங் கூறியுள்ளார் இந்த சம்பவத்துக்கு காரணமானவர்கள் மீது கடும ்நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சா் யோகி ஆதித்யநாத் எச்சிக்கை விடுத்துள்ளாா்

இன்று அதிகாலை ஐந்து மணி அளவில் சிறப்பு வனப்படை வீரர்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்தபோது இந்த தாக்குதல் நிகழ்ந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது கொல்கத்தாவின் முன்னாள் காவல்துறை ஆணையர் திரு ராஜீவ்குமார் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவதற்கு கூடுதல் கால அவகாசம் கோரியுள்ளார் சாரதா நிதி நிறுவன முறைகேடு தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சென்ற ஞாயிற்றுக்கிழமை சிபிஜ அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியது திங்கட்கிழமை அவா் ஆஜராக வேண்டிய நிலையில் கூடுதல் கால அவகாசம் கோரி விண்ணப்பித்துள்ளார் நாட்டின் வடமாநிலங்களில் பெரும்பாலான பகுதிகளிலும் ஆந்திரா தெலங்கானா ஒடிஸா மாநிலங்களிலும் கடந்த சில நாட்களாக வெப்பததின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது

வரும் வெள்ளிக்கிழமை வரை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இதே நிலை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஒடிஸாவில் வெப்பம் அதிகரித்துள்ளதால் நீழ் நிலைகளில் தண்ணீர் இருப்பு குறைவாக உள்ளது பல பகுதிகளில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆந்திராவிலும் அனல்காற்று வீசி வருவதாகவும் அடுத்த மூன்று நாட்களுக்கு இதே நிலை தொடரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

பேரவைத் தலைவரின் அறையில் அவைத்தலைவர் திரு தனபாலின் அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தாா் திமுக தலைவா் திரு மு க ஸ்டாலின் மூத்த தலைவா் திரு டி ஆர் பாலு உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் கொடைக்கானிலில் உள்ள அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராக டாக்டர் வைதேகி விஜயகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான திரு பன்வாரிலால் புரோஹித் இதற்கான ஆணையை டாக்டர் வைதேகி விஜயகுமாரிடம் வழங்கினார் இன்று ஆண்டுகளுக்கு அவர் இந்த பதவியை வகிப்பார் என்று ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

மாநிலத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரிகளில் பிசு

ஐக்கிய நாடுகளின் குடியிருப்பு அமைத்தல் கூட்டமைப்பின் நிர்வாகக் குழு உறுப்பினராக இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது நைரோபியில் நடைபெற்ற இந்த அமைப்பிள் கூட்டத்தில் இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டதாக மத்திய நகர்புற விவகாரங்கள் மற்றும் குடியிருப்பு அமைச்சம் தெரிவித்துள்ளது

இதன் மூலம் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் விளையாட்டுக்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை அவர் உறுதி செய்துள்ளார்